வழங்கப்பட்டிருப்பதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயகுமார் கூறியுள்ளார்

தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக சவுரவ் கங்குலி இன்று பொறுப்பேற்றார்

மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் மீட்பு உபகரணங்களும் ஒருலட்சம் மின்கம்பங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேட்டூர் அணையை பற்றி எடுத்துரைத்த அவர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறித்து பொதுமக்களிடம் அறிவுறுத்த வேண்டும் என்றும் கரையோர பகுதிகளில் நீச்சல் மீன்பிடித்தல் உள்ளிட்ட பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவித்தார் தரைமட்ட பாலங்களில் உரிய எச்சரிக்கை பதாகைகள் அமைக்க உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்

அணைக்கு வரும் தண்ணீர் முழுமையும் பாசனத்திற்காக வெளியேற்றப்படுகிறது

வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் மீட்பு பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜெயகுமார் தமிழகத்தில் ஆழ்கடலுக்குள் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு உதவிடும் வகையில் செயற்கைக் கோள் தொலைபேசிகள் வழங்கப்பட்டிருப்பதாக மாநில மீனவளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயகுமார் தெரிவித்திருக்கிறார்

இதன்மூலம் உயிர்சேதங்கள் தடுக்கப்படும் என்று மீனவர்களுக்கான கட்டுப்பாட்டு அறை இன்று திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இதன்மூலம் மாநிலத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி துறைமுகங்களுடனும் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதில் மீனவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார்

கருரிலிருந்து திருச்சி திருப்பூர் ராமேஸ்வரம் தஞ்சாவூர் கோவை வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன

தமிழகத்தில் நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை முறையே பாளையங்கோட்டை அரசு பொறியியல் கல்லூரியிலும் விக்கிரவாண்டி தனியார் பொறியியல் கல்லூரியிலும் எண்ணப்பட உள்ளன

ஜவுடேகர் சர்வதேச பனிச்சிறுத்தை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி இது தொடர்பான தேசிய நெறிமுறைகளை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் இன்று புதுதில்லியில் அறிமுகம் செய்தார்

பசுமை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சூழல்கள் ஆராயப்பட்டு வன உயிரின பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

நம் நாட்டின் சுற்றுச்சூழலில் பனிச்சிறுத்தைகள் முதன்மையான வேட்டை விலங்காக திகழ்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

இவ்விழாவில் தமிழகத்தின் சார்பில் மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி பங்கேற்கிறார்

திரு சிதம்பரம் விசாரணைக்காக தற்போது அமலாக்க இயக்குநரக சிறையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்றோருக்கான சான்றிதழ்களும் அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டன அரியலூர் மாவட்டத்தில் ளிவாயு நுகர்வோர் குறைதீர்நாள் கூட்டம் நாளை ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா தெரிவித்துள்ளார் கோவில் நெல்லை மாவட்டம் தென்காசியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் ஐப்பசி திருக்கல்யாணத் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த சிவன் கோவிலிலும் ஐப்பசி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

ஆடவர் பிரிவில் சமீர் வர்மா கஷ்யப் கிடாம்பி றீகாந்த் உள்ளிட்டோரும் மகளிர் பிரிவில் சாய்னா நேவாலும் இன்று களமிறங்குகின்றனர்